தமிழகத்தில் குமரி நெல்லை தூததுக்குடி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கன மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை அறிவித்துள்ளது

கோவிட் நோய் தடுப்பு பணிகளில் மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இப்பணிகளில் ஈடுபட்டுள்ள தலைமை செயலர் காவல்துறை தலைவர் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து துறை அலுவலர்களின் பணிகளை பாராட்டி நன்றி தெரிவித்துக்கொண்டார் தமிழகத்தில் பசி பட்டிணி என்ற நிலையே இல்லை என்று எடுத்துரைத்த முதலமைச்சர் இம்மாதம் போலவே அடுத்த மாதத்திலும் ரேசன் கடைகள் மூலம் குடும்ப அட்டை தாரர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையின்றி வழங்கப்படும் என்றார்

மத்திய அரசின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப நகர்பகுதிகளை தவிர்த்து ஊரக பகுதிகளில் தொழிற்சாலைகள் குறிப்பிட்ட பணியாளர்களுடன் இயங்கிவருவதாகவும் அவர் தெரிவித்தார் உணவு உற்பத்தி நிற்ஙவனங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் சில சிறு தொழில் நிறுவனங்கள் திறக்கப்பட்டு அவையும் செயல்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

ஒருவர் பயன்படுத்திய உபகரணங்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது

புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் இதுகுறித்து எடுத்துரைக்க உள்ள நிதியமைச்சரின் அறிவிப்பில் காதி கிராம தொழில் நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் நடுத்தர வகுப்பு பிரிவினர் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த பரிசோதனைகள் மூலம் இந்திய மக்கள் தொகையில் கோவிட் பாதிப்பின் தன்மை குறித்து உரிய மதிப்பீடுகள் செய்யப்படும்

இதனிடையே திருச்சி சிங்காரதோப்பு பெரியகடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாநில அரசின் விதிமுறைகளின் கீழ் வராத கடைகள் அனைத்தையும் மாவட்ட நிர்வாகம் இன்று உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து கடைகள் முட மூடப்பட்டன